பள்ளி மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கி தமிழகத்தில் கல்விப்புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளா்

காணொலி மூலம் அண்டை நாடுகளிடையே இன்று உரையாற்றுகிறார் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு ஜப்பானின் ஷசாகாவும் அமெரிக்காவின் பிராடியும் முன்னேறியுள்ளனா்

திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பள்ளி மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணினியை அவர் வழங்கி கல்வித்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினாா்

தொடர்ந்து முதலமைச்சர் சேரன் மகாதேவியில் கட்சியின் தகவல் தொழில் நுட்ப மாணாக்கரிடையே உரையாற்றினார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்திரசேகர சாகமூரி உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

அன்பழகன் தமிழகஅரசு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வி வேளாண்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

சத்யபிரத சாகு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்றுமாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

மாணவர்கள் எவ்வித மன அழுத்தமும் இல்லாமல் புன்னகையுடன் தேர்வை எதிர்கொள்ளுமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார்

இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது கோவில்களுக்கான நிதிஉதவிக்குத்தான் ஆட்சேபங்கள் பெற வேண்டுமே தவிர தொலைக்காட்சி தொடங்குவதற்கு அல்ல என்று கூறிய நீதிமன்றம் இது தொடர்பான அரசாணையை ரத்து செய்யக்கோரிய மனுவை ரத்து செய்து ஆணையிட்டது

இதனிடையே அரியலூர் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிகளவில் காணப்படுவதாக பறவைகள் கணக்கெடுப்பு குழுவின் தலைவர் திரு சிவசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார்

கரூர் மாவட்ட தலைமை சித்த மருத்துவமனையில் உங்களைதேடி சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெறுகிறது இம்முகாமில் மூலிகை மற்றும் சித்த மருந்துகள் காட்சிபடுத்தப்பட்டு இலவச மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது

ஒபன் டென்னிஸ் மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு ஜப்பானின் நவோமி ஒசாகா அமெரிக்காவின் ஜெனி பர் ப்ராடி ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் செர்பியாவின் நோவோக் ஆடவர் ஜோகோவிச் ரஷ்யாவின் அஸ்லானை இன்று எதிர்கொள்கிறார்